கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களின் சீரமைப்பு பணிகளுக்கு கூடுதல் நிதி பரிந்துரைக்கப்படும் என்று மத்திய குழுவின் தலைவர் திரு

மத்திய பிரதேசம் மிஸோரம் மாநிலங்களில் நாளைமறுநாள் நடைபெறும் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் முடிவடைகிறது

பூவைத்தேடி பிரதாம ராமபுரம் காமேஸ்வரம் உள்ளிட்ட பகுதிகளை இன்று இக்குழுவினர் பார்வையிட்டனர்

மாநில மின்துறை அமைச்சர் திரு

தங்கமணி மின்வாரியத்தின் சேவைகள் குறித்து மத்திய குழுவிடம் எடுத்துரைத்தார் பின்னர் இக்குழுவினர் வேட்டைக்காரனிருப்பு புயல் பாதுகாப்பு மையத்திற்கு சென்று பாதிப்புகளை பார்வையிட்டனர் சேதமடைந்த முந்திரி மா தென்னை உள்ளிட்ட சாகுபடி பயிர்களை ஆய்வு செய்த இவர்கள் விவசாயிகளிடம் கலந்துரையாடி அவர்தம் குறைகளை கேட்டறிந்தனர் மாநில அமைச்சர்கள் திரு

உதயகுமார் திரு

மணியன் திரு

தங்கமணி உள்ளிட்டோர் உடனிருந்தனர் பின்னர் புஷ்பவனத்தில் செய்தியாளர்களிடம் மத்திய குழு தலைவர் டேனியல் ரிச்சர்டு புயல் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மறு சீரமைப்பு பணிகளுக்காக மத்திய அரசு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய பரிந்துரைக்கப்படும் என்று தெரிவித்தார்

பின்னர் மத்திய குழுவினர் தங்கள் ஆய்வுப்பணிகளை இன்று முடித்துக்கொண்டு சென்னை திரும்பி நாளை முதலமைச்சா் மற்றும் உயரதிகாரிகளிடம் ஆலோசனை மேற்கொள்கின்றனர் இதனைத்தொடா்ந்து டெல்லி புறப்படும் இக்குழுவினா் தங்களது ஆய்வின் அடிப்படையில் மத்திய அரசிடம் வரும் புதன் அல்லது வியாழக்கிழமை அறிக்கை தாக்கல் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது

விஜயபாஸ்கர் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் தொற்றுநோய் தடுப்பு பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

பாதிக்கப்பட்ட அனைத்து மாவட்டங்களில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் சீரமைப்பு பணிகள் முடிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு மருத்துவ சேவைகள் வழங்கப்பட்டு வருவதாக கூறினார்

பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் இயல்புநிலை திரும்பும் வரையில் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார்

வீரமணி திருவாரூர் மாவட்டத்தில் புயல் பாதித்த சுக்கிராமங்களில் நிவாரணப்பணிகள் விரைவாக மேற்கொள்ளப்பட்டதால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி வருவதாக மாநில வணிகவரி பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு

முன்னதாக இம்மாவட்டத்தில் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவரும் கஜா புயலால் காயமடைந்தவர்களை அமைச்சா் இன்று நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் சிறந்த முறையில் அவர்களுக்கு சிகிச்சை வழங்க மருத்துவர்களை அவர் அறிவுறுத்தினார்

திருவாலம்பொழில் கிராமத்தில் வெற்றிலை கொடிக்காலும் ஆச்சனூர் கிராமத்தில் வாழை மரங்களும் ஈச்சங்குடி கிராமத்தில் கருணைக்கிழங்கு சேதமடைந்திருப்பதை ஆய்வு செய்த அவர் இவற்றின் கணக்கெடுப்பு பணிகளை துரிதமாக மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார்

புதுதில்லியில் அரசியல் சாசன தினத்தையொட்டி நிகழ்ச்சி ஒன்றில் இன்று பேசிய அவர் அரசியல் அமைப்பு சாதாரண மக்களுக்கு அதிகாரம் அளிக்கும் அதேவேளையில் சாதாரண மக்களும் அரசியல் சாசனத்திற்கு மதிப்பு அளிப்பதாக எடுத்துரைத்தார் சமூகநீதி என்பது அரசியல் சாசனத்தின் தலையாய குறிக்கோளாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டார் யாருக்கும் தனிப்பட்ட முறையில் சலுகை எதுவும் அளிக்காத அரசியல் அமைப்பு பாரபட்சமற்றது என்றார் இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு

சிறப்புரையாற்றிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் அரசியல் அமைப்பு காலத்திற்கேற்ப மாற்றங்களுக்கு உட்பட்டது என்று கூறினார்

இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன இத்தினத்தையொட்டி குடியரசு துணைத்தலைவா் திரு வெங்கய்ய நாயுடு விடுத்துள்ள வாழ்த்துச்செய்தியில் பொது தனிநபர் வாழ்க்கையில் பின்பற்றப்பட வேண்டிய கருத்துக்கள் அரசியல் சாசனத்தில் இடம்பெற்றிருப்பதாக தெரிவித்தார் பிரதமர் திரு

இந்நாளையொட்டி குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ட்விட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் மும்பை தாக்குதல் சம்பவத்தில் தங்களது இன்னுயிர் ஈந்த காவல்துறையின் மற்றும் பாதுகாப்பு படையினரை நாடு வணங்குவதாகவும் தாக்குதல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை நினைவுகூ்வதாகவும் இன்று தெரிவித்தார் தீவிரவாதத்தை தகர்த்து சமுகநீதியை நிலையாட்டுவதில் இந்தியா உறுதிபூண்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார் மும்பை தாக்குதலின்போது தீவிரவாதிகளை எதிர்த்து வீரதீரத்துடன் போரிட்டு தங்களது உயிரை தியாகம் செய்த காவல்துறையினரையும் பாதுகாப்பு படையினரையும் தலைவணங்குவதாக பிரதமர் திரு

மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் கர்னல் ராஜ்யவர்தன் சிங் ராத்தோர் விடுத்துள்ள செய்தியில் வலுவான பாதுகாப்பான நாடாக இந்தியாவை முன்னெடுத்துச் செல்ல மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்பதை இந்நாள் நினைவு படுத்துவதாக கூறினார் தேர்தல் மத்திய பிரதேசம் மிஸோரம் மாநிலங்களில் நாளைமறுநாள் நடைபெறும் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை முடிவடைவதால் அரசியல் கட்சித்தலைவர்கள் இறுதிக்கட்ட வாக்குசேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர்

பிரதமர் திரு நரேந்திரமோடி ராஜஸ்தான் மாநிலம் பில்வாரா கோட்டா உள்ளிட்ட இடங்களில் தமது கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்கிறார் காங்கிரஸ் தலைவா் திரு ராகுல்காந்தி அஜ்மெரில் இன்று தமது பிரச்சாரத்தை தொடங்குகிறார்

ஐராவதம் மகாதேவன் முதுபெரும் பத்திரிக்கையாளர் ஐராவதம் மகாதேவன் உடல் நலக்குறைவு காரணமாக இன்று அதிகாலை சென்னையில் காலமானார்

நாமக்கல் மாவட்டத்தில் ஆவின் பாலகம் அமைக்க விரும்பும் மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தில் உரிய ஆவணங்களுடன் நேரில் தொடர்புகொண்டு பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தியுள்ளார்